நரேந்திரமோடியின் பிறந்தநாளை ஒட்டி பிஜேபி சார்பில் இன்று முதல் சேவை வாரம் கடைபிடிக்கப்படுகிறது துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி பாகூர் ஏரிக்கரையில் மரக்கன்றுகள் நடப்பட்டதை இன்று பல்வேறு பிரிவினருடன் இணைந்து கொண்டாடினார் புதுவையில் முன் அனுமதியின்றி பேனர் வைக்கக் கூடாது என்று அரசு தடை விதித்துள்ளது ஏற்றுமதியை ஊக்குவிக்கவும் வீட்டுவசதித் துறையில் சீர்திருத்தம் கொண்டு வரவும் மத்திய அரசு இன்று பல்வேறு நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது

வெளி முதலீட்டாளர்களிடம் இருந்து கிட்டதட்ட இதே தொகைக்கு ஆதரவு கிடைக்கும் என எதிர் பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார் வீட்டுவசதி முன்பணம் மீதான வட்டி விகிதம் குறைக்கப்படும் என்றும் கட்டுமானத் துறையினர் வெளிநாடுகளில் இருந்து நிதி பெற ஏதுவாக அந்நிய வர்த்தகக் கடன் தொடர்பான ஈசிபி விதிழுறைகள் தளர்த்தப்படும் என்றும் அவர் அறிவித்தார் பிரதமரின் வீட்டு வசதித் திட்டத்திற்கு தகுதியுள்ள பயனாளிகளுக்கும் ரிசர்வ் வங்கியின் ஆலோசனை அடிப்படையில் ஈசிபி விதிமுறைகள் தளர்த்தப்படும் என்று நிதி அமைச்சர் மேலும் கூறினார்

நரேந்திரமோடியின் பிறந்தநாளை ஒட்டி பிஜேபி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ள சேவை வாரத்தை அக்கட்சியின் தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமீத்ஷா இன்று தொடக்கி வைத்தார் சேவை வாரம் தொடங்குவதைக் குறிக்கும் வகையில் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் தூய்மைப் பணிகளில் அவர் ஈடுபட்டு நோயாளிகளுக்கு பழம் விநியோகித்தார் இந்த ஒருவார இயக்கத்தின் போது பிஜேபி தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் இரத்த தான முகாம்களையும் மருத்துவ சிகிச்சை முகாம்களையும் நடத்துவதுடன் ஆதரவற்றோர் இல்லங்கள் மற்றும் மருத்துவமனைகளுக்கும் சென்று நோயாளிகளுக்குத் தேவையான உதவிப் பொருட்களையும் வழங்க இருக்கிறார்கள் தூய்மை இயக்கம் நீர்வள பாதுகாப்பு இயக்கம் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டைத் தவிர்ப்பது குறித்து இந்த இயக்கத்தின் போது உறுதிமொழி எடுக்கப்படும் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வாழ்க்கைப் பயணம் மற்றும் மக்கள் சேவை குறித்து கண்காட்சிகளும் நடத்தப்பட உள்ளன புதுடில்லியில் இத்தகைய கண்காட்சியை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா இன்று தொடக்கி வைத்தார் ஹிந்தியும் இதர இந்திய மொழிகளும் ஒருசேர வளர வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா கூறியுள்ளார் இன்று புதுடில்லியில் ஹிந்தி திவஸ் விழாவில் உரையாற்றிய அவர் எந்த ஒரு நாட்டிலும் பொதுவான ஒரு மொழி மிக அவசியம் என்றும் இந்தியாவில் நாட்டை ஒன்று சேர்க்கும் திறன் ஹிந்திக்கு இருப்பதால் ஹிந்தியை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அதே சமயம் பன்மொழித் தன்மையே இந்தியாவின் வலு என்றும் அவர் குறிப்பிட்டார் ஹிந்தி மொழியின் பயன்பாட்டை அதிகரிப்பதில் சிறந்த முறையில் செயல்படுத்திய துறைகளுக்கு ராஜ்பாஷா விருதுகளை அமைச்சர் இவ்விழாவின் போது வழங்கி சிறப்பித்தார் மத்திய உள்துறை இணை அமைச்சர்கள் திரு நித்தியானந்த ராய் திரு கிஷன் ரெட்டி ஆகியோரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் இதற்கிடையே பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கு ஹிந்தி தின வாழ்த்து தெரிவித்து செய்தி வெளியிட்டுள்ளார் பல்வேறு விழாக்கள் மற்றும் சந்தர்ப்பங்களில் பிரதமர் திரு

பிரகலாத் ஜோஷி புதுடில்லியில் இன்று தொடக்கி வைத்தார் கங்கை நதியின் புத்தாக்கப் பணிகளுக்கு உதவும் வகையில் பரிசுப் பொருட்களை ஏலம் விட பிரதமர் முடிவு செய்திருப்பதாக நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் தெரிவித்தார்

மேள தாளத்துடன் ஏரிக்கரையை இவர்கள் சுற்றி வந்து ஏரியின் வடகோடியில் உள்ள ஐயனார் கோவிலில் வழிபட்டனர்

ஏரிக்கரையில் மரம் நடும் பணிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி நன்றி தெரிவித்துக் கொண்டார் புதுச்சேரியில் தனி நபர்கள் சங்கங்கள் மற்றும் அமைப்புகள் உட்பட எவரும் உள்ளாட்சி அமைப்புகளிடம் முன் அனுமதி பெறாமல் பேனர் வைக்கக்கூடாது என்றும் முன் அனுமதி பெறாத பேனர்களை அச்சகங்கள் அச்சிடக்கூடாது என்றும் மாவட்ட குற்றவியல் நீதிபதி திரு அர்ஜுன் சர்மா உத்தரவிட்டுள்ளார் இதை மீறுவோர் மீது சட்டப்படி அபராதம் அல்லது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என இன்று வெளியிட்டுள்ள உத்தரவில் அவர் கூறியுள்ளார்

அனுமதியின்றி வைக்கப்பட்டு உள்ள பேனர்களை உள்ளாட்சி நிர்வாகங்கள் உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டு உள்ளது சென்னையில் பேனர் விழுந்ததால் இளம்பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து இன்று புதுவையில் பாரதீய ஜனதா கட்சியினர் தங்களின் பேனர்களை தாங்களே அகற்றினர் பின்னர் மாநில பிஜேபி தலைவர் திரு சுவாமிநாதன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதர கட்சிகளுக்கு முன் உதாரணமாக தாங்கள் விரும்புவதாகவும் இனி பாரதீய ஜனதா கட்சியினர் பேனர் வைக்க மாட்டார்கள் என்றும் கூறினார் புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் தலைவரும் புதுச்சேரி தலைமை நீதிபதியுமான திரு தனபால் தொடக்கி வைத்தார் காரைக்கால் ஏனாம் ஆகிய பகுதிகளிலும் மக்கள் நீதிமன்ற அமர்வுகள் நடைபெற்றன

காவிரி அழைக்கிறது காவிரி நதிக்கு புத்துயிர் ஊட்டுவதற்காக ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் தொடக்கியுள்ள காவிரி அழைக்கிறது மோட்டார் சைக்கிள் பேரணி நாளை புதுச்சேரி வர இருக்கிறது இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கலந்து கொள்ள இருக்கிறார்

இதற்கிடையே காவிரி அழைக்கிறது பயணத்தின் நோக்கங்கள் குறித்து சத்குரு ஜக்கி வாசுதேவ் நாளை காலை ராஜ்நிவாஸ் வளாகத்தில் அரசு அதிகாரிகளிடையே உரையாற்றுவார் என்று ராஜ்நிவாஸ் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது புதுவையில் தொழிலாளர் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வேலை வாய்ப்பு முகாம் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் நாளை நடைபெற உள்ளது

நரேந்திரமோடியின் பிறந்தநாளை ஒட்டி பிஜேபி சார்பில் இன்று முதல் சேவை வாரம் கடைபிடிக்கப்படுகிறது துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி பாகூர் ஏரிக்கரையில் மரக்கன்றுகள் நடப்பட்டதை இன்று பல்வேறு பிரிவினருடன் இணைந்து கொண்டாடினார் புதுவையில் முன் அனுமதியின்றி பேனர் வைக்கக் கூடாது என்று அரசு தடை விதித்துள்ளது